அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கிழக்கு பொருளாதார மாநாட்டில் இன்று வலியுறுத்தியுள்ளார்

ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார்

கப்பலோட்டிய தமிழன் வ

பில்லூர் அணை நிரம்பியதால் பவானி அழற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி திட்டம் குறித்து எடுத்துரைத்த பிரதமர் கிழக்கு ரஷ்யாவின் மேம்பாட்டிற்காக இந்தியா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதிஉதவி அளிக்கும் என்றாா் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக பிரதமர் இம்மாநாட்டில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் வர்த்தக கூட்டமைப்பினரிடையே பிரதமர் திரு நரேந்கிரமோடி இன்று கலந்துரையாடுகிறார்

ககன்யாங் விண்கலத்தில் செல்லஉள்ள இந்திய விண்வெளி வீரர்களுக்கு ரஷ்யா பயிற்சி அளிப்பதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும்

முன்னாள் குடியரசு தலைவரும் சிறந்த கல்வியாளருமான சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணின் பிறந்ததினத்தையொட்டி இத்தினம் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது

இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு தலைவர் ஆசிரியர்கள் தங்களது அடிப்படை பொறுப்புகளை உணர்ந்து மாணவர்கள் கட்டமைப்பில் பெரும் பங்காற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் ஆசிரியர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு கேடு விளைவிக்கும் சீர்கேடுகளை ஆசிரியர்கள் எடுத்துரைத்தால் மாணவர்கள் பெரிதும் உத்வேகம் பெறுவார்கள் என்றும் எடுத்துரைத்தார்

இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோபி செட்டிபாளையத்தை சோந்த மன்சூர் அலி கரூர் பரமத்தியை சோந்த செல்வ கண்ணன் ஆகியோரும் குடியரசு தலைவரிடமிருந்து தேசிய நல்லாசிரியர் விருதுகளை பெற்றுக்கொண்டனர்

தென்கொரிய தலைநகர் சியோலில் இன்று பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையும் தென்கொரியாவின் தெற்கு கொள்கையும் இருநாடுகளுக்கிடையேயான மேலம் சார்ந்த வலுப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் கொரியாவில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டவும் பேச்சுவார்த்தைகள் தூதரக நடவடிக்கைகள் மூலம் அணுஆயுதங்கள் பரவலாக்கல் தடைக்கும் இந்தியா எப்போதுமே ஆதரவு அளித்து வருவதாக சுட்டிக்காட்டினார்

இதுதொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் பானுமதி ஏ எஸ் போபன்னா அடங்கிய அமர்வு இத்தருணத்தில் ஜாமீன் வழங்குவது புலனாய்வு நடவடிக்கைகளை பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளது இவ்வழக்கை விசாரிக்க புலனாய்வு முகமைக்கு போதிய சுதந்திரம் வழங்கவேண்டியது அவசியம் என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

இதையொட்டி தாத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அவர் பிறந்த இல்லத்தில் அவரின் சிலைக்க மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் வ உ சிதம்பரனார் பெயரில் ஓராண்டிற்குள் நீதிமன்றம் அமைக்கப்படும் என கூறினாா்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டுமே உடன் சென்றிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார்

இந்த ஆய்வின்போது இந்நிறுவனத்தின் உயரதிகாரிகளோடு கலந்துரையாடும் முதலமைச்சர் இது தொடர்பான நெறிமுறைகள் நவீன தொழில் நுட்பங்களைகேட்டறிகிறார்

துபாயில் உள்ள தொழில் முனைவோரிடம் தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கும் சிறப்பு கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார்

இதனையடுத்து